நாடாளுமன்ற கூட்டத் தொடரின் விவாதங்களில் அனைத்துக் கட்சிகளும் பங்கேற்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிளாஸ்டிக் தடை குறித்து இன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் புதுவையில் மக்களுக்கான வசதிகளை உருவாக்குவதில் தன்னார்வ அமைப்புகள் அரசுடன் கைகோர்க்க வேண்டுமென முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அழைப்பு விடுத்துள்ளார்

முதலில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுப்பினராக பதவி ஏற்றுக் கொண்டார் தொடர்ந்து உறுப்பினர் பட்டியலில் கையெழுத்திட்ட அவர் புதிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார் உறுதி மொழி எடுத்துக் கொள்வதற்காக திரு நரேந்திரமோடியின் பெயரை மக்களவையின் தலைமைச் செயலர் வாசித்த போது ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் மேசைகளைத் தட்டி ஆரவாரம் செய்தனர் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அமீத்ஷா திரு நிதின்கட்கரி திரு சதானந்த கவுடா திரு ரவிசங்கர் பிரசாத் திரு சந்தோஷ் கங்வார் மற்றும் பிறரும் மக்களவை உறுப்பினர்களாக இன்று பதவி ஏற்றுக் கொண்டனர் தற்காலிக சபாநாயகராக இன்று காலை குடியரசு தலைவரால் பதவிப் பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட டாக்டர் வீரேந்திர குமார் புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்ஷவர்தன் திரு அஸ்வினிகுமார் சவ்டே உள்ளிட்டோர் சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் சபாநாயகர் குழுவில் இடம் பெற்றுள்ள திரு கொடிக்குன்னில் சுரேஷ் திரு பிரிஜ் பூஷன் சரன்சிங் திரு பர்த்ரு ஹரி மஹதாப் ஆகியோரும் பதவி பிரமானம் எடுத்துக் கொண்டனர் புதிய மக்களவை முதல் முறையாக கூடும் தருணத்தை ஒட்டி அவையில் சிறிது நேரம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது பகல் உணவு இடைவேளைக்கு பின்னர் நடைபெற்ற அமர்வில் பீகார் சட்டீஸ்கர் டெல்லி மற்றும் குஜராத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக் கொண்டனர் தொடர்ந்து ஜார்கண்ட் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் கர்நாடகா மற்றும் கேரளத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பரூக் அப்துல்லா உள்ளிட்டோர் இதில் அடங்குவர் புதிய உறுப்பினர்களின் பதவி ஏற்பு நாளையும் தொடர உள்ளது புதுச்சேரி தொகுதியில் வெற்றி பெற்ற திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் மக்களவை உறுப்பினர்களாக நாளை பதவி ஏற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது மோடி நாடாளுமன்றக் கூட்டத் தொடரின் விவாதங்களில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்கும் என தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று புதிய மக்களவையின் முதலாவது கூட்டத் தொடர் முன்பாக தொடங்கும் வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளின் துடிப்பான பங்கேற்பு மிகவும் அவசியம் என்றும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பற்றி எதிர்கட்சிகள் தங்களின் கவலைப்படாமல் அவையின் அலுவல்களில் பங்கேற்றுப் பேச வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் உறுப்பினர்கள் கட்சி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு பிரச்சனைகளை சிந்தித்து நாட்டின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் புதிய மக்களவையில் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார் நாடாளுமன்றம் சுழுகமான முறையில் செயல்பட்டாலே மக்களின் தேவைகளை அரசு பூர்த்தி செய்து விடலாம் என்பதே தமது அனுபவம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள மக்களவை தலைவர் பதவிக்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடப் போவது யார் என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது தமிழகம் பிளாஸ்டிக் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிளாஸ்டிக் தடை குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவோருக்கு அபராதம் விதிக்கவும் தொடர்ச்சியாக சட்டத்தை மீறும் நிறுவனங்களின் உரிமத்தை ரத்து செய்யவும் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக வேறு பொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாராயணசாமி புதுவையில் உள்ள தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மாநில மக்களின் நலனை மேம்படுத்துவதற்கான வசதிகளை உருவாக்குவதில் அரசுடன் கைகோர்க்க வேண்டும் என முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அழைப்பு விடுத்துள்ளார் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் அமைப்பின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் வகுப்பறையை இன்று திறந்து வைத்துப் பேசிய அவர் அரசும் தன் பங்கிற்கு பல்வேறு பள்ளிகளில் வகுப்பறைகளை கட்டி உள்ள போதிலும் அரசு மட்டுமே எல்லா வசதிகளையும் உருவாக்க இயலாது என்றார் புதுவையில் உள்ள அரசுப் பள்ளிகளில் பொது தேர்வுகளுக்கான தேர்ச்சி விகிதம் கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ரவுண்ட் டேபிள் அமைப்பைச் சேர்ந்த திரு வெங்கட்ட ரமணி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் புதுச்சேரி நகராட்சி பெரிய மார்க்கெட்டில் தாங்கள் ஏற்கனவே குடிநீர் சுத்திகரிப்பு வசதிகளை நிறுவி இருப்பதாகவும் பல அரசுப் பள்ளிகளின் நூலகங்களுக்கு புத்தகங்களை வழங்கி இருப்பதாகவும் கூறினார் புதுவை அரசின் டெல்லி பிரதிநிதி திரு ஜான்குமார் பள்ளிக் கல்வி இயக்குனர் திரு ருத்ரகவ்ட் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சுருக்கு வலை மத்திய அரசின் உத்தரவின்படி அனைத்து மாநிலங்களிலும் மீனவர்கள் சுருக்குவலை பயன்படுத்த தடை இருப்பதால் புதுச்சேரியில் இத்தடையை அமல்படுத்துவது குறித்தும் சுருக்குவலைக்கு பதிலான மாற்று வழிகள் குறித்தும் கடலோரப் பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளுடன் கலந்து பேசப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு மல்லாடிகிருஷ்ணராவ் கூறி உள்ளார்

இதைத் தொடர்ந்து திரு மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரச்சனை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றார் இதற்கிடையே சுருக்குவலை பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுவதை தடுக்கும் வகையில் புதுவை அரசு சுருக்குவலைக்கு தடை விதிக்கவும் சுருக்குவலையில் முதலீடு செய்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் அறிக்கை ஒன்றில் கோரி உள்ளார்

பிப்டிக் மேலாண் இயக்குனர் திரு சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த மென்பொருள் புதுச்சேரி பொறியியல் கல்லூரியின் கணிப்பொறி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையினரால் வடிவமைத்து வழங்கப்பட்டுள்ளது

மயங்கிய நிலையில் நண்பர்கள் அவரை கரை சேர்த்து உடனடியாக அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற போதிலும் வரும் வழியிலேயே உயிர் பிரிந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்

அதே சமயம் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் மற்றும் வெப்பச் சலனம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறி உள்ளது